பொதுத் துறை பாரத் எர்த் மூவர்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட நாட்டின் முதலாவது மெட்ரோ ரயில் பெட்டியின் இயக்கத்தையும் அவர் தொடக்கி வைத்தார் எவ்வளவு தடை வந்தாலும் இலக்கை நோக்கி பாடுபடுவது எப்படி என்பதை இஸ்ரோ விஞ்ஞானிகளிடம் இருந்து தாம் கற்றுக் கொண்டுள்ளதாகவும் நிலவில் தரையைத் தொடும் இலக்கை எட்டும் வரை இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஓயமாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களின் போது பிளாஸ்டிக் பொருட்களால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தவிர்க்க மக்கள் உறுதி ஏற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தொடர்ந்து அவுரங்காபாத்தில் ஆரிக் என்னும் ஓளரங்காபாத் தொழில் நகரத்தை தொடக்கி வைத்த பிரதமர் டெல்லி மும்பை தொழிலக நெடும்பாதையின் ஒரு அங்கமான ஆரிக் நகரம் இத்தகைய வளர்ச்சி திட்டங்களுக்கு முன் உதாரணமாக திகழும் என்றார் தொடர்ந்து ஒளரங்காபாத்தில் மகாராஷ்டிர அரசின் கிராமப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மகளிர் சுய உதவிக் குழுவினரின் மாநாட்டிலும் திரு நரேந்திரமோடி கலந்து கொண்டார் மகளிர் சுயஉதவிச் சலுகைகள் நாடு முழுவதும் எல்லாப் பெண்களுக்கும் கிடைப்பதை அரசு உறுதிப்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார்

நாட்டின் பெருமை மிகு வரலாற்றில் நாம் ஏற்கனவே இத்தகைய தடைகளை பலமுறை சந்தித்தது உண்டு என்றாலும் அதனால் நமது உணர்வுகள் ஒருபோதும் நசுங்கியது இல்லை என்றும் மீண்டும் சிலிர்த்து எழுந்து அற்புத சாதனைகளை படைத்ததே நம்முடைய வரலாறு என்றும் அவர் கூறினார் விண்வெளி சாதனைப் பாதையில் தடை வந்ததால் நாம் நம்முடைய இறுதி இலக்குகளில் இருந்து விலகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டிற்காகவே வாழ்பவர்கள் விஞ்ஞானிகள் என்றும் நாட்டை பெருமைப்படுத்தவே விஞ்ஞானிகள் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து கொண்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் அமைச்சர்கள் இஸ்ரோ இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு ஆதரவாக நாடே இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா கூறி உள்ளார்

கடந்த காலத்தில் அற்புதமான பல சாதனைகளை படைத்துள்ள இஸ்ரோ விஞ்ஞானிகள் எதிர்காலத்திலும் இன்னும் பல வெற்றிகளை சாதிப்பார்கள் என்று மத்திய செய்தி ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் டுவிட்டரில் கூறி உள்ளார்

ஜவ்டேகர் உத்தராகண்ட் மாநிலம் டேராடுன் இந்திய வனவிலங்கு கழகத்தின் புதிய கட்டிடத்தை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இன்று திறந்து வைத்தார் இந்திய வனவிலங்கு கழகத்தின் வருடாந்திர பொதுக் குழுக் கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டார்

அணை நிரம்பி விட்டதால் அணைக்கு வந்து சேரும் நீர் முழுவதும் வெளியேற்றப்படும் என்பதை கருத்தில் கொண்டு காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாயம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சேலம் நாமக்கல் ஈரோடு கருர் திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாருர் நாகப்பட்டிணம் மற்றும் கடலூர் மாவட்ட நிர்வாகங்களுக்கு பொதுப் பணித்துறை அறிவுறுத்தி உள்ளது சந்திப்பு புதுவையில் இலவச அரிசி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி மாநில அமைச்சர்கள் மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அடங்கிய பிரதிநிதிக் குழு ஒன்று இன்று ராஜ்நிவாசில் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை சந்தித்துப் பேசியது இலவச அரிசிக்கு பதிலாக குடும்ப அட்டைதாரர்களின் வங்கி கணக்கில் பணம் வழங்க வேண்டும் என துணை நிலை ஆளுநர் அறிவுறுத்திய நிலையில் தொடர்ந்து அரிசியே வழங்கப்படும் என நேற்று சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நகலை இக்குழுவினர் துணை நிலை ஆளுநரிடம் கொடுத்தனர்

பிரச்சனை குறித்து மத்திய அரசுக்கு எழுதி இருப்பதாக துணை நிலை ஆளுநர் கூறி விட்டதால் தாங்கள் ராஜ்நிவாசில் இருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி பின்னர் ராஜ்நிவாசிற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் துணை நிலை ஆளுநர் புதுவையில் இலவச அரிசி திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க ராஜ்நிவாஸ் மறுப்பதாக கூறப்படுவது தவறு என்று துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறி உள்ளார் இன்று இதுதொடர்பாக வாட்ஸ் ஆப்பில் செய்தி வெளியிட்ட அவர் இலவச அரிசி திட்டத்தில் கசிவுகளையும் தரமற்ற அரிசி பற்றிய புகார்களையும் தவிர்க்க அரிசிக்கு பதிலாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் பணம் செலுத்த வேண்டும் என்பதே துணை நிலை ஆளுநர் அலுவலகத்தின் கருத்தாகும் என்றார் இதனால் எப்போது எங்கே அரிசி வாங்கலாம் என்பதை தீர்மானிக்கும் சுதந்திரம் பயனாளிகளுக்கு கிடைப்பதுடன் உள்ளுர் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளும் பயன் பெறுவார்கள் என்று அவர் கூறினார் அதே சமயம் கடினமான டெண்டர் நடைமுறைகள் மூலம் அரிசி வாங்கி மக்களுக்கு விநியோகிக்கவே அரசு விரும்புவதாகவும் எந்த அணுகுமுறையை கடைபிடிக்கலாம் என்பதில் கருத்து வேறுபாடு இருப்பதால் பிரச்சனையை தாங்கள் மத்திய அரசுக்கு அனுப்பி இருப்பதாகவும் துணை நிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார் இடைபட்ட காலத்தில் ஏற்கனவே உள்ள நடைமுறைப்படி அரிசிக்கு பதிலாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் பணம் செலுத்த மாநில அரசை தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அன்பழகன் புதுவை சட்டமன்றத்தின் கூட்டத் தொடரை அரசு நேற்று இரவே அவசரமாக முடித்துக் கொண்டது ஜனநாயகத்தை கேலிக் கூத்தாக்கும் செயல் என்று அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கூறி உள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேரவைத் தலைவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரும் பிரச்சனையில் எதிர்கட்சிகளுக்கு அரசு அளித்த பதில் ஜனநாயக மாண்புகளுக்கு எதிரானது என்றார் அரசை கவிழ்க்கவோ பின் வாசல் வழியாக ஆட்சிக்கு வரவோ அஇஅதிமுக விரும்பவில்லை என்றும் ஆளும் கூட்டணி எம்எல்ஏ க்கள் தான் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாகவும் திரு அன்பழகன் குறிப்பிட்டார்

ஏஐடியுசி பொதுச் செயலர் திரு சேது செல்வம் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்தார்